உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் சுட்டமன்ற மேலவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு சவுத்ரி வீரேந்திர சிங் பிஜேபியில் இன்று இணைந்தார்

நடப்பு நிதியாண்டின் கடைசி நாளான நாளை அனைத்து வங்கிகளும் முழுமையாக செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது

இந்தியா ஒபன் பேட்மின்ட்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார்

மலேசியாவில் நடைபெற்று வரும் அஸ்லாம் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையிலான இறுதியாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அருணாச்சலப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆலோ பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் இம்மாநில மக்களின் எதிர்பார்ப்புகளை தமது அரசு பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகளையும் அப்போது அவர் பட்டியலிட்டார் மேற்கு அருணாச்சலப்பிரதேச தொகுதியில் பிஜேபி தலைவர்களின் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு கிரண் ரிஜூஜூ காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் திரு

பின்னர் அசாம் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆகியோர் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகர் மக்களவைத் தொகுதியில் தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை மற்றும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டுமே நாட்டை பாதுகாக்க முடியும் என்று திரு அமித் ஷா கூறினார்

பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று கொள்ளிடத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் நிலையான ஆட்சியை பிஜேபி யால் மட்டுமே அளிக்க இயலும் என்று அவர் கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தமிழகம் அளைத்துத்துறைகளிலும் சிறந்து விளங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் இதற்காக மத்திய அரசின் பல்வேறு விருதுகளை தமிழக அரசு பெற்றிருப்பதாகவும் திரு எபப்பாடி பழனிசாமி கூறினார் தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு மகளிர் ஒபன்னீர்செல்வம் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார் சிறுபான்மையினர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு பன்னீர்செல்வம் பட்டியலிட்டார் இதற்கிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளர் திரு துரைமுருகன் இல்லத்தில் வருமானவரித்துறையினர் இன்று சோதனை நடத்தினர் இதுதொடர்பாக கருத்து தெரிவித்த திரு துரைமுருகன் அரசியல் உள்நோக்கமே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் திமுக பொருளாளர் திரு துரைமுருகனுக்கு சொந்தமான வேலூரில் உள்ள அவரது வீடு மற்றும் கல்லூரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் உதவியுடன் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர் இதுதொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிராத சாகு தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெளிவுப்படுத்தினார் எந்த ஒரு தனி நபருக்கும் சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த தேர்தல் பறக்கும் படையினருக்கு அதிகாரம் இல்லை என்பதால் வருமானவரித்துறையினர் அழைக்கப்பட்டதாக அவர் கூறினார் வேலூர் மக்களவை தொகுதியில் திரு துரைமுருகள் மகன் திரு கதிர் ஆனந்த் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதுகட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப் பதிவிற்கு தூக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது

உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் அமைச்சரும் அம்மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினருமான திரு சவுத்ரி வீரேந்திர சிங் இன்று பிஜேபியில் இணைந்தார் லக்னோவில் இன்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் பிஜேபியின் மாநில தலைவர் திரு மகேந்திரநாத் பாண்டே ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பிஜேபியை சேர்ந்த பவர் கலந்துகொண்டனர் இதனிடையே மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களின் பெயர்களை சமாஜ்வாதி கட்சி இன்று அறிவித்துள்ளது

ராம்பால் நிஷாத் கோரக்பூர் தொகுதியிலும் திரு ராம்குமார் கான்பூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

இதன்படி அனைத்து வங்கிகளும் நாளை செயல்படும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிஜிஎஸ் என்ஈஎஃப்டி உள்ளிட்ட மின்னணு பண பரிவர்த்தனைகளும் இன்றும் நாளையும் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா வரும் செவ்வாய்க்கிழமைசென்னை வருகிறார் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் திரு சுனில் அரோரா மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இரண்டு நாட்கள் ஆலோசனை நடத்தவுள்ளனர் தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஆனந்த் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் ஏற்றுமதி முதவீடு கட்டுமானம் மற்றும் உற்பத்தி துறைகளின் செயல்பாடுகளில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறினார்

பொலிவியாவில் கேபிரியல் ரேளே மொரினோ பல்கலைக்கழகத்தில் தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு தலைசிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்று கூறினார் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் தலைவர்கள் மீதாள குற்றவழக்குகள் மற்றும் தேர்தல் நடத்தை விதிமீறல் வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

நீதிமன்றத்தில் உள்ளூர் மொழியை பயன்படுத்துவதற்கு வழக்கறிஞர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் ஐம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையின் நிலையை குறிவைத்து அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் கையெறி குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தினர் இதுகுறித்து எமது செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு படை அதிகாரி இந்த தாக்குதல் சம்பவத்தில் காவலர் ஒருவர் காயம் அடைந்ததாக தெரிவித்தார் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதி முழுவதிலும் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை இந்தியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியின்ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி புரீகாந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் தில்லியில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் சீன வீரரைஅவர் வென்றார் மற்றொரு ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தில் காஷ்பாப் தோல்வியடைந்தார்